அனைவருக்குமான வளர்ச்சி என்ற நோக்கத்துடன் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு செயல்பட்டு வருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்கும் மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி விசாகப்பட்டினம் அருகே இன்று தொடங்கியது அமெரிக்க அதிபர் தேர்தலுக்காள வாக்குப் பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது

வாக்குப் பதிவு கமூகமாகவும் அமைதியாகவும் நடைபெற்றது என்றும் அவர்கள் கூறினார் அனைத்து தொகுதிகளிலும் வாக்காளர்கள் திரளாக வந்து வாக்களித்ததாகவும் பெண்கள் அதிக அளவில் வாக்குப் பதிவு செய்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையை நோக்கமாகக் கொண்டு தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பீஹார் மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றி வரும் அரசுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தேர்தலில் பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்று வாக்களித்து வருவது ஜனநாயகத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்தார்

தேர்தலை பாதுகாப்பாகவும் சுமூகமாகவும் நடத்த கடமையாற்றி வரும் தேர்தல் ஆணையம் மற்றும் பாதுகாப்புப் படையினருக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தொழில்நுட்பத்தின் வாயிலாக வசதி படைத்தோரை மட்டுமின்றி சாமானிய மக்களையும் மேம்படுத்த முடியும் என ஆட்சி நிர்வாகத்தின் மூலம் அரசு நிரூபித்துள்ளதாக அவர் கூறினார் பீகாரில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் செயல்பாடுகளால் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இன்னலுக்கு ஆளாகி இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்னந்தி கூறியுள்ளார்

திரு நிதிஷ்குமார் ஆட்சியில் மாநிலத்தில் முதலீடுகள் மற்றும் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கவில்லை என்றும் திரு ராகுல்காந்தி கூறினார்

இதளையடுத்து பிஜேபியின் திரு சிவராஜ் சிங் சவுகான் தற்போது முதல்வராக பதவி வகித்து வருகிறார்

இந்தத் தொகுதிகளில் பொதுமக்கள் அதிக அளவு வாக்குச் சாவடிகளுக்கு வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் ஜல் ஜீவன் இயக்கம் தொடங்கப்பட்டு

இந்த இயக்கத்தின் மூலம் நடைபெற்று வரும் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெஹாவத் தலைமையில் புதுதில்லியில் இன்று காணொலி வாயிலாக நடைபெற்றது

அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்க மாநில அரசுகள் தொடர்ந்து தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்

இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்கும் மலாபார் கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினம் அருகே இன்று தொடங்கியது முதல் கட்டமாக இந்த கடற்பனட பயிற்சி இன்று முதல் வரும் ஆறாம் தேதி வரை விசாகப்பட்டினம் அருகே வங்கக் கடலிலும் இரண்டாவது கட்டமாக இம்மாத மத்தியில் அரபிக் கடல் பகுதியிலும் நடைபெறுகிறது

மத்தியப் பிரதேச மாநிலம் பன்னா புலிகள் காப்பகத்தை யுனஸ்கோ அமைப்பு உயிர்க் கோள காப்பகமாக அறிவித்துள்ளதற்கு மத்திய கற்றுச் சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டுத் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புலிகளை பாதுகாக்க இந்த காப்பகம் மேற்கொண்டு வரும் பணிகள் அளப்பரியது என்று கூறியுள்ளார்

பல்லுயிர் பாதுகாப்பை நிலைத்தன்மயுடன் சிறப்பாக செயல்படுத்தும் காப்பகங்கள் ஐ நா வின் யுனஸ்கோ அமைப்பால் உயிர்க்கோள காப்பகங்களாக அறிவிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளர்ந்த நாடுகள் கூட கோவிட் இரண்டாவது அலை பாதிப்பில் இருந்து மீள இயலாத சூழ்நிலையில் தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்பு வலுவாக உள்ள காரணத்தால் பாதிப்பிலிருந்து விரைவாக விடுபட முடிவதாகவும் கூறினார் இரண்டாவது அலையின் பாதிப்பில் இருந்து விடுபட பொது மக்கள் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பண்டிகை காலத்தில் தனிநபர் இடைவெளியை தவறாமல் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தினார்

அமெரிக்க அதிபர் தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது தற்போது அதிபராக உள்ள திரு டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சி சார்பிலும் திரு ஜோ பிடன் ஜனநாயகக் கட்சி சார்பிலும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர்

இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு வரை வாக்குப்பதிவு நடைபெறும் அதைத் தொடர்ந்து உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளது ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் இன்று தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் வியன்னாவில் ஆறு இடங்களில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்தனர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட தீவிரவாதி ஒருவர் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டார்

இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருப்பதுடன் தீவிரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்தத் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்தத் தாக்குதலால் தாம் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாகக் கூறியுள்ளார் இதுபோன்ற நெருக்கடியாள சூழலில் ஆஸ்திரியாவுக்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஐ நா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியா குட்டரஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் வியன்னா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது